மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளாா் கொரானா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக ஈரானிலிருந்து ஏர் இண்டியா விமானம் மூலம்

தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பின்போது யாரும் சந்தேகத்திற்குரியவர்களாக பதிவு செய்யப்பட மாட்டார்கள் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதிபட கூறியிருக்கிறார் உத்திரபிரதேச மாநிலம் உன்னாவில் பாலியல் வன்முறைக்கு உள்ளான பென்ணின் தகப்பனார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட குல்தீப் சிங் செங்காருக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நோய் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தோவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மக்கள் மேற்கொள்றுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் கொரோனா நோய்ததொற்றை அரசு மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்படும் இடங்களை தவிர்க்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அமைச்சகங்களும் மாநில அரசுகளும் தாமாகவே முன்வந்து நோய் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளன என்று அவர் கூறியுள்ளார் மத்திய அமைச்சர்கள் எவரும் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் மக்களும் அவசியமில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் விசாக்களை தற்காலிகமாக நிறுத்திவைப்பது சுகாதார வசதிகளை விரிவாக்குவது உள்ளிட்ட விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

இதேபோன்று சீனாவிலிருந்தும் கோரிக்கை வந்ததாகவும் தேவையாள உதவிகளை அரசு அனுப்பியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று கட்டுப்படுத்தக்கூடியதுதாள் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது

அடுத்த இரண்டு மூன்று தினங்களில் மேலும் பலர் தாய் நாட்டிற்கு அழழத்துவரப்படவுள்ளனர் என்றும் அவர் கூறினார் சென்னை கொல்கத்தா ஜான்சி ஜோத்பூர் கோரக்பூர் ஜெய்சல்மார் டியோலாலி ஆகிய இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன

அவர்கள் விமான நிலையம் வந்திறங்கியதும் உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் தங்க வைக்கப்படுவார்கள் இன்று பிற்பகலில் இந்த விமானம் ஜெய்சால்மர் வந்து சேரும் என்று எதிபார்க்கப்படுகிறது இந்த விமானத்தில் வரும் அனைவரும் கொரோனா தொற்று இல்வாதவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை கூடுதல் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஈரானிலிருந்து மற்றும் சிலர் வரும் ஞாயிற்றுக்கிழமை வர உள்ளனர் அவர்களும் ஜெய்சால்மர் ராணுவ தனி இடத்தில் தங்க வைக்கப்படுவார்கள்

ரானுவமும் வசதிகளை செய்துள்ளது

பெரிய அளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது இருமல் காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நபர்கள் மற்றவர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்க்க வேண்டும் கைகளை கழுவாமல் கண் மூக்கு வாய் போன்றவற்றை தொட வேண்டாம் பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் அடிக்கடி சோப்பு தண்ணீர் கொண்டு கை கழுவவேண்டும் இருமும்போதும் தும்மும்போதும் வாயையும் மூக்கையும் துணியால் மூடிக்கொள்ள வேண்டும் என்பன போன்ற ஆலோசனைகளை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பின்போது யாரும் சந்தேகத்திற்குியவர்களாக பதிவு செய்யப்பட மாட்டார்கள் என்றும் குடியுரிமையை நிரூபிக்க எந்த ஆவணமும் வழங்கத் தேவையில்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதிபட கூறியிருக்கிறார் மாநிலங்களவையில் நேற்று இது தொடர்பாக எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு பதில் அளித்த அவர் தங்களிடம் இல்லாத தகவல் கோரப்பட்டால் அதை வழங்க வேண்டிய கட்டாயமில்லை என்று தெரிவித்தாா் தில்லியில் அண்மையில் நிஷ்ந்த வன்முறை சும்பவம் தொடர்பான விவாதத்துக்கு அமைச்சர் பதிலளித்து பேசினார் தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பு வரும் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து ஆறு மாத காலம் நடைபெற உள்ளது இந்த கணக்கெடுப்பின் போது சும்பந்தப்பட்ட நபர் அவரது குடும்பம் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய தகவல் சேகரிக்கப்படுகிறது

தில்லி வன்முறை சம்பவங்கள் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் குற்றவாளிகள் எந்த கட்சி அல்லது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பது உறுதி என்று அவர் கூறினார்

தில்லி கலவரம் அரசினால் தூண்டப்பட்டது என்ற குற்றச்சாட்டை மறுத்த அவர் நமது பிரதமரின் அழைப்பின் பேரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் வருகையின்போது அரசு இத்தகைய கலவரத்தை தூண்டுமா என்று எதிர் கேள்வி எழுப்பினார் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது மனுக்கள் வரும் திங்கட்கிழமை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்

திமுக சார்பில் திருச்சி சிவா திரு அந்தியூர் செல்வராஜ் திரு என் ஆர் இளங்கோ ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் அஇஅதிமுக சார்பில் திரு தம்பிதுரை திரு கே பி முனுளமி கூட்டணி கட்சியான தமிழ்மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனா் உத்திரபிரதேச மாநிலம் உன்னாவில் பாலியல் வன்முறைக்கு உள்ளான பெண்ணின் தகப்பனார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிஜேபியிலிருந்து நீக்கப்பட்ட சுட்டப்பேரவை உறுப்பினர் குல்தீப் சிங் செங்காருக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தவிர செங்காரும் அவரது சகோதரா் அதுல் செங்காரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தலா பத்து வட்சும் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டுமென்றும் மாவட்ட நீதிபதி திரு தர்மேஷ் சர்மா உத்தரவிட்டா்

விண்ணப்பதாரா்களின் கோரிக்கைக்கு இணங்க கால அவகாசத்தை நீட்டிப்பது என்று மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தலைமையிவான குழு முடிவு செய்துள்ளது கொரானா வைரஸ் தொற்றுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையில் உலக அளவில் எடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பாள தகவல்களை பரிமாறிக் கொள்ளும் நாடுகள் பட்டியலில் இந்தியாவையும் சேர்த்துள்ளதாக அமெரிக்க அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது அமெிக்கா இந்தியாவுடன் பிரிட்டன் ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா ஜொ்மனி இத்தாலி ஜப்பான் நியுசிலாந்து சிங்கப்பூர் தென்கொரியா ஆகிய நாடுகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளன இந்த நாடுகளின் அறிவியல் அமைச்ச்களும் முதன்மை ஆலோசகா்களும் கடந்த புதன்கிழமை சந்தித்து பேச்சு நடத்தினர்

தொடர்ந்து இதுபோன்ற தகவல்களை பகிர்ந்து கொள்ள இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நாடுகள் ஒப்புக் கொண்டுள்ளன

மின் அஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது

தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கும்படியும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது